பிரதமர் நாட்டின் அனைத்து குடிமக்களும் குறைந்த செலவில் மருத்துவ பயன்களை பெறும் வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரியின் ஜன் ஔஷதி பரியோஜனா திட்டப் பயனாளிகளுடன் இன்று நமோ செயலி மூலம் உரையாற்றிய அவர் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறைந்த விலையில் உயரிய மருத்துவ சேவை அளிப்பதே தமது அரசின் நோக்கம் என்றார்

இத்தகைய விளிம்புநிலை மக்களுக்கு மருந்துகள் மலிவு விலையில் கிடைப்பதை நோக்கமாக்க கொண்டு மருந்தக திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டாள்

அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்டுள்ள வளர்ச்சி நடவடிக்கைகளின் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து அதிக எண்ணிக்கையில் அறிவியல் நிபுணர்கள் தாயகம் திரும்பி வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் கடலோர முகத்துவரா பகுதிகளில் தூர் வாரும் பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றாா் ம் ம் கல்வி செங்கோட்டையன் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேல்நிலைப் பள்ளிகளில் ஜவுளி மேலாண்மை தோல் பொருள் தொழில்நுட்பம் ஆடை வடிவமைப்புகள் மருத்துவமனை மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பாட பிரிவுகள் இடம்பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் எந்தெந்த பகுதிகளில் இது தொடர்பான தொழிற்சாலைகள் உள்ளதோ அங்கெல்லாம் விடுமுறை நாட்களில் மாணவ மாணவியர் சென்று பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும்

உயர்நீதி மன்றத்திடமிருந்து இதுகுறித்து அரசுக்கு பரிந்துரை கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் விரைவில் இவ்வளாகம் கட்டுவதற்குரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் என்றும் கூறினார் ம் ம் வெளிநடப்பு தமிழக ச ட்டட்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் சட்டப் பேரவையில் கேள்விநேரம் முடிந்தவுடன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்னை தொடர்பாக சில கருத்துக்களை எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டாள் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த பேரவை தலைவர் திரு ப தனபால் இதுகுறித்து ஏற்கனவே அவையில் பலமுறை விவாதிக்கப்பட்டு அதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பதிலளித்த நிலையில் தொடா்ந்து இதுபற்றி பேச அனுமதிக்கமுடியாது என்றாா் தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக விசாரிக்க விசாரணை ஆணையம் மேலும் அமைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான எந்த கருத்தையும் எதிர்கட்சி தலைவர் ஆணையத்திடம் தெரிவிக்கலாம் என்றார்

பேரவை தலைவரின் கருத்தை ஆமோதித்த முதலமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும்ஒரு சம்பவத்தை பற்றி அவையில் விவாதிப்பது மரபல்ல என்றும் இதுபற்றி திமுக ஆட்சியில் சட்டமன்ற துணைதலைவராக இருந்த திரு துரைமுருகன் சுட்டிக்காட்டியதாகவும் எடுத்துரைத்தார் பேரவை தலைவரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் இது தொடர்பான பேரவை விதியை சுட்டிக்காட்டிய பேரவை தலைவர் நீதி விசாரணையில் இருக்கும் எந்தவொரு பொருள் குறித்தும் பேரவையில் பேசக்கூடாது என கூறியதுடன் உறுப்பினர்கள் அனைவரும் இதனை புரிந்துகொண்டு இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

சேர்ந்தவர்கள் கல்லூரிகளில் உரிய ஆணையை பெற்றுவருவதும் அவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் ஆசிரியர்கள் வளங்கள் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் ஆய்வின்போது கண்டறியப்பட்டதை யடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ம் ம் ம் ம் ம் ம் ம் ம எம் சி சம்பத் சென்னை கிண்டி மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் தமிழ்நாடு திறன்மேம்பாட்டு கழகம் சார்பில் மாநில திறன் மாநாட்டை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் நாளைமறுநாள் தொடங்கி வைக்கிறார்

இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் அடுத்தமாதம் பெங்களூருவில் நடைபெறும் மண்டல அளவிலான திறன் போட்டியிலும் புதுதில்லியில் நடைபெறும் தேசிய அளவிலான திறன்போட்டியிலும் கலந்துகொள்ள தகுதி பெறுவர்

ஈரோடு மாவட்டத்தில் தனியார்துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளைகாலை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு எஸ் பிரபாகர் தெரிவித்துள்ளார்

்ப்ரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இன்று ருமேனியாவின் சைமனோ ஹேலப் வென்சுவேலாவின் முருகுசாவை எதிர்கொள்கிறார்

இதனிடையே நேற்று மழையால் தடைப்பட்ட ஆடவர் ஒற்றையர் காலிறுதியின் ர்